நரேந்திரமோடிகூறியிருக்கிறார்

அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் குற்றம் சாட்டியுள்ளார்

சேர்க்கைக்கான இரண்டாம் கட்டகலந்தாய்வு இன்றுதொடங்குகிறது

என்றுதமிழகஅரசுஅறிவித்துள்ளது

சுற்றுக்குதகுதிபெற்றுள்ளனர்

நரேந்திரமோடிகூறியிருக்கிறார்

அந்நாட்டின் தலைநகர் கம்ப்பாவாவில் இந்திய சமூகத்தினர் அளித்தவரவேற்பு நிகழ்ச்சியில் பேசியபிரதமர் மத்தியஅரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் கார் ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்டஏராளமானபொருட்களை இந்தியாவில் உற்பத்திசெய்துபல்வேறுநாடுகளுக்குஏற்றுமதிசெய்துவருகிறோம் என்றார் கற்போகு இந்தியாவில் கிடைக்கும் உருக்கைக் கொண்டுரயில் தண்டபாளங்கள் மெட்ரோரயில்களுக்கானபெட்டிகள் செயற்கைக்கோள்கள் ஆகியவற்றையும் இந்தியாஉற்பத்திசெய்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார் உலகின் மிகப்பெரியமொபைல் போன் உற்பத்திஆலையைசாம்சங் நிறுவனம் இந்தியாவில் சமீபத்தில் தொடங்கியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாகஉகாண்டாஅதிபரைசந்தித்து இருதூப்பு உறவுகள் குறித்துபேச்சுக்கள் நடத்தினார்

தனதுபயணத்தின் கடைசிகட்டமாக இன்றுதென்னாப்பிரிக்காசெல்லவுள்ளபிரதமர் ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெறவுள்ளபிரிக்ஸ் நாடுகளின் உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் மத்தியில் லோக்பால் அமைக்கப்படாமல் இருப்பதற்குகாங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்றுபிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் குற்றம் சாட்டியுள்ளார்

உள்ழல் தடுப்பு திருத்தமசோதாமீதுநேற்றுமக்களவையில் நடைபெற்றவிவாதத்திற்குபதிலளித்துப்பேசியபோது இதனைஅவர் தெரிவித்தார் முன்னதாகலோக்பால் தொடர்பானவழக்குநேற்றுஉச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்குவந்தபோதுலோக்பால் உறப்பினர்களைதெரிவு செய்வதற்கானகுழுவைமத்தியஅரசு அமைப்பின் இதுவரைஅமைக்காததுகுறித்துடச்சநீதிமன்றநீதிபதிகள் அதிருப்திதெரிவித்தனர் நாட்டடமிருந்தரபேல் விமானங்களைகொள்முதல் பிரான்ஸ் போர் செய்யமேற்கொள்ளப்பட்டுள்ளஒப்பந்தம் தொடர்பாகநாடாளுமன்றகூட்டுக்குழுவிசாரணைக்குஉத்தரவிடவேண்டுமென்றுகாங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது மக்களவையில் நேற்றுஊழல் தடுப்பு மசோதாமீதானவிவாதம் நடைபெற்றபோதுபேசியகாங்கிரஸ் உறுப்பினர் திரு கே

தாமஸ் இதனைவலியுறுத்தினார் தாய்மையானமற்றும் வெளிப்படைத் தன்மையானநிர்வாகத்தைமத்தியஅரசுவழங்கும் என்றுபிரதமர் உறுதியளித்துள்ளதால் போர் விமானகொள்முதல் விலையைபகிரங்கமாகஅறிவிக்கவேண்டுமென்றுஅவர் கேட்டுக் கொண்டார்

திரு எடப்பாடிபழனிச்சாமிதலைம்யிலானஅரசுக்குஎதிராகவாக்களித்ததிரு

பாரம்பரியமல்லாதபழமையல்லாதகோவில்களை புனரமைப்பததொடர்பாக இந்துசமயஅறநிலையத்துறைவெளியிட்டுள்ளஅறிவிக்கையைதடுத்துநிறுத்தக்கோரிதாக்கல் செய்யப்பட்டவழக்கில் தமிழகஅரசுக்குசென்னையர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

தமிழ்நாட்டில் அனைத்துகல்லூரிகளிலும் தொழில்முனைவோர் ஊக்குவிப்பு முகாம் நடத்தப்படும் என்றும்

இறையன்பு கூறியிருக்கிறார் விழுப்புரத்தில் உள்ள அண்ணாபல்கலைக்கழக அரசு பொறியியல் கல்லூரியில் நேற்றுநடைபெற்றதொழில்முனைவோருக்கானமுகாமில் பேசியஅவர் கல்லுாரிமாணவர்களைக் கொண்டு புதியகண்டுபிடிப்புக்களைஉருவாக்கும் முயற்சியில் தமிழ்நாடுதொழில்முனைவோர் மேம்பாட்டுநிறுவனம் ஈடுபட்டுள்ளதுஎன்றார்

பிரதமமந்திரிவீட்டுவசதிதிட்டத்தின் திருவண்ணாமலைமாவட்டத்தில் கீழ் பொருளாதாரரீ தியாகநலிந்தபிரிவினர் பலர் பயடைந்துள்ளனர் இதுகுறித்துமதுசெய்தியாளர்

இருவரிச் செய்திகள் பாகிஸ்தானில் இன்றுபொதுத் தேர்தல் நடைபெறுகிறது முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் முன்னாள் கிரிக்கெட் வீரர் திரு இம்ராள் காள் ஆகியோரதுகட்சிகளுக்கிடையேகடும் போட்டிநிலவுகிறது

புதுதில்லிஎய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைபெற்றுவரும் முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரிவாஜ்பாயைநேற்றுமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சந்தித்தஉடல்நலம் விசாரித்தார்

மித்தான் மஞ்சுநாத் சித்தார்த் பிரதாப் சிங் ராகுல் யாதவ் ஆகியோரும் முதல்கற்றில் வெற்றிபெற்று இரண்டாவதுசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர் சென்னையில் நடைபெற்றுவரும் உலக ஜுனியர் ஸ்குவாஷ் சேம்பியன் போட்டியில் இந்தியஆடவர் அணிகாலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளது